ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுகிறார் முப்படைகளை ஈடுபடுத்தி மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளை விரைவுப்படுத்த தேசிய நெருக்கட மேலாண்மைக்குழு முடிவு செய்துள்ளது

இன்று பதவியேற்கிறார்

தொடங்குகின்றன

இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹெலினப்டர் மூலம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் அதைத்தொடர்ந்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் உயர்நிலை ஆய்வு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார் முன்னதாக நேற்று இரவு பிரதமர் திரு நரேந்திர மோடி திருவனந்தபுரம் சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவரை கேரளா ஆளுநர் திரு பி சதாசிவம் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர் முன்னதாக நேற்று பிரதமர் கேரள முதலமைச்சருடன் வெள்ள நிலைமை குறித்து தொலைபேசியில் ஆவோசனை நடத்தினார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் கேரளாவில் முப்படைகள் மற்றும் பிற அமைப்புகளை மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளில் ஈடுபடுத்தி அப்பணிகளை விரைவுப்படுத்த தேசிய நெருக்கடி மேலாண்மைக்குழு முடிவு செய்துள்ளது தேசிய நெருக்கடி மேலாண்மைக்குழுவின் கூட்டம் கடந்த இரண்டு நாட்களில் இரண்டாவது முறையாக நேற்று நடைபெற்றது இதில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் கேபினட் செயலாளர் திரு பி கே சின்ஹா முப்படை தளபதிகள் உள்துறை செயலாளர் பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் பிற உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கேரளாவின் தலைமை செயலாளர் மற்றும் மாநில அரசின் உயர்அதிகாரிகளும் காணொலி காட்சி மூலம் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவுப்படி இக்கூட்டம் நடைபெற்றதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்தித்தொடர்பாளர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் உலர் உணவுப் பொட்டலங்கள் பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் விரைந்து வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது வெள்ள நிலைமை மற்றும் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய இந்த கூட்டம் இன்றும் நடைபெறவுள்ளது கர்நாடகாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ரானுவம் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது கேரளாவை ஒட்டி அமைந்துள்ள குடகு மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குடகு பகுதிக்கு செல்லும் அனைத்து முக்கிய சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன அப்பகுதி வழியாக இயக்கப்படும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக தென் மேற்கு ரயில்வே கூறியுள்ளது

நிவாரணப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த உயர்நிலைக் குழுக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி இன்று ஏற்பாடு செய்துள்ளார்

அதிக விமானப் போக்குவரத்தை கொண்ட கொச்சி விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதால் அம்மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் கோழிக்கோடு உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு கூடுதல் சேவைகளை இயக்குமாறு விமான நிறுவனங்களை விமானப்போக்குவரத்து இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது

கொச்சி விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் ஒன்பது விமான சேவைகள் திருவனந்தபுரத்திலிருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தில்லி மற்றும் பஞ்சாப் அரசுகள் தலா பத்து கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளன

தமது அமைச்சகம் விமானப்படை மற்றம் கேரள அரசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் வெள்ளத்தில் சிக்கிய குழந்தைகளை மீட்டு உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

அந்நாட்டின் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜெகன்னாத் போர்ட் லூயிஸில் மாநாட்டைத் தொடங்கி வைக்கிறார் இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட சில மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் ஹிந்தி உலகமும் இந்திய கலாச்சாரமும் என்ற கருப்பொருளை அடிப்படையாகக் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது முதல் முறையாக பிரதிநிதிகளை அழைத்துச் செல்வதற்காக சிறப்பு விமானங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

தில்லி சண்டிகர் புதுச்சேரி உள்ளிட்ட யூளியள் பிரதேசங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர்

ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அந்த மொழி உலகில் வகிக்கும் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த மாநாடு அமையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் குழு ஏற்படுத்தப்பட்டு உதவிப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டின் அதிபர் திரு ஷேக் கலிஃபா பின் சையீத் அல் நஹ்யான் கூறியுள்ளார்

மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் அஸ்தி கரைக்கப்படும் இடங்களின் பட்டியலை உத்தரப்பிரதேச மாநில அரசு வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளுடன் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று மாநில அரசின் செய்தித் தொடர்பாளர் கூறினார்

இதற்கான தேதிகள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றபோதும் இம்மாத இறுதியில் அஸ்தி கரைக்கப்படும் என்று மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த நிதியாண்டில் நாட்டின் மொத்த வரி வசூல் பத்து லட்சத்து மூன்றாயிரும் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் உறுப்பினர் திரு சாப்ரி பட்டாசலி கூறியுள்ளார் கவுஹாத்தியில் நிகழ்ச்சி ஒன்றில்பேசிய அவர் இதைத் தெரிவித்தார்

இஸ்லாமாபாதில் உள்ள அதிபர் இல்லத்தில் இந்திய நேரப்படி இன்று காலை மணி ஒன்பது நாற்பத்தைந்துக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் திரு இம்ரான் கான் புதிய பிரதமராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார்

பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் பிரிவு உறுப்பினர்களின் அமளிக்கு இடையே நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஆசாத் கொய்சார் முடிவுகளை அறிவித்தார்

தொடக்க விழா நிகழ்ச்சிகள் இன்று மாலை நடைபெறும் என்றாலும் பெரும்பாலான போட்டிகள் நாளை முதல் தொடங்கவுள்ளன

கைப்பந்து கால்பந்து உள்ளிட்ட சில போட்டிகள் தொடக்க விழா நடைபெறுவதற்கு முன்பாக கடந்த வாரத்திலிருந்தே தொடங்கி விட்டன

தொடக்க விழாவில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இந்திய கொடியை ஏந்தி செல்லவுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது